நரேந்திரமோடி தொடக்கி வைத்தார் புதிய நகரங்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற நகரங்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்கினார் ஒதர் விமான நிலையத்தை செயல்படுத்தக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி உள்ளார் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பாகூரில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு ஸ்மார்ட் கிராம பணிகளில் ஈடுபட்டார்

நகர்புறங்களுக்கான பல்வேறு குடிநீர் திட்டங்களையும் தொடக்கி வைத்த அவர் பின்னர் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் மத்திய பிரதேஷ் மக்களின் கடின உழைப்பு காரணமாகவே மாநிலத்தில் பல்வேறு திட்டங்கள் சாத்தியமாகி இருப்பதாக கூறினார் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள பாரதிய ஜனதா அரசுகளின் கொள்கைகள் திட்டங்கள் மீதான மத்திய பிரதேஷ் மக்களின் நம்பிக்கை தொடர்வதாகவும் அவர் கூறினார் பண்டிட் சியா மா பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாளை ஒட்டி பிரதமர் அன்னாருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

இதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் பிராந்திய மொழி வடிவம் இடம் பெறும்

உதான் திட்டத்தின் கீழ் ஒதூர் விமானநிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வரவும் நெய்வேலி மற்றும் ராமனாதபுரத்திற்கு விமானசேவை தொடக்கவும் நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு சுரேஷ் பிரவு விற்கு கடிதம் எழுதி உள்ளார் தொடக்கப்பட்டால் கிருஷ்ணகிரி மற்றும் அண்டை மாவட்டங்களில் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்பதையும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திடம் இருந்து இதற்கான மறுப்பின்மை சான்றிதழ் பெறுவதில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதையும் கடிதத்தில் அவர் கட்டிக்காட்டி உள்ளார் நெய்வேலிக்கு விமானசேவை தொடக்க விமான போக்குவரத்து நிறுவனங்களுடன் ஒப்பந்தப்புள்ளி நடைமுறைகள் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளதையும் அவர் எடுத்துக் கூறி இதேபோல ராமநாதபுரத்திற்கான ஒப்பந்தப்புள்ளி நடைமுறைகளையும் துரிதப்படுத்த வேண்டும் எனக் கோரி உள்ளார் உடான் திட்டத்தின் கீழ் சேலத்திற்கு விமானசேவை தொடக்கப்பட்டதை சேலம் பகுதி மக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மதுரை அருகே தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகள் மத்திய அரசின் வரைவு அறிக்கை கிடைத்தவுடன் தொடங்கும் என தமிழக சுகாதாரத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இன்று திருச்சியில் தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர்தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சென்னை ஆலந்தூரில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சிக் கழகத்தில் சுதந்திர இந்தியாவின் முதலாவது தலைமை ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா வின் ஆளுயர வெண்கலச் சிலை இன்று அன்னாரின் புதல்வர் ஏர்மார்ஷல் கேசி கரியப்பா முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது ராணுவ அதிகாரிகளின் பயிற்சிக் கழகத்தின் பொன் விழாவை ஒட்டி அதன் முன்னாள் மாணவர்கள் நன்கொடையாக இந்த சிலையை அமைத்துக் கொடுத்துள்ளனர்

கைது செய்யப்பட்டவர்களில் திரு ஜே அன்பழகன் திரு சேகர் பாபு திரு ஆ ராசா திரு வைகை சந்திரசேகர் ஆகியோரும் அடங்குவர் திரு முக ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து திருச்சி மதுரை நெல்லை உள்ளிட்ட இடங்களிலும் திமுக வினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கைதானதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

உள்ளாட்சி துறை மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் பாகூர் செயல் திட்ட வரைவு குறித்து இந்த ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் விவாதிக்கப்பட்டது

பாகூரில் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தும் பணிகளில் பாண்டிகேன் போன்ற அரசு சாரா அமைப்புகள் ஈடுபட வேண்டும் என்றும் பாகூர் ஏரியில் சமூக காவல் மூலம் சட்ட விரோத மீன்பிடிப்பை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பத்மஸ்ரீ விருது பெற்ற வேளாண் அறிஞர் திரு வெங்கடபதியை துணை நிலை ஆளுநர் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அறிமுகப்படுத்தி அதிக வருவாய் தரக்கூடிய எளிமையான சாகுபடி முறைகளை திரு வெங்கடபதியிடம் இருந்து கற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் உள்ளாட்சித் துறை இயக்குனர் திரு மலர் கண்ணன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு சௌந்தரராஜன் உன்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நாட்டில் உள்ள எதிர்கட்சி அரசுகளை புறக்கணிப்பதாக புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார்

கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மாநாட்டில் பிரதமர் உறுதி அளித்த போதிலும் புதுவைக்கு எதிரான மத்திய அரசின் புறக்கணிப்பு இதுவரை தொடர்ந்து கொண்டு தான் இருப்பதாகவும் புதுவையில் உள்ள மத்திய அரசின் பிரதிநிதி மாநில அரசின் அதிகாரங்களில் தலையிட்டுக் கொண்டுதான் வருவதாகவும் அவர் கூறினார் புதுவைக்கும் டெல்லிக்கும் இடையே நிர்வாக மற்றும் அரசியல் சாசன ரீதியில் அதிகாரத்தில் பல வேறு பாடுகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அடுத்த வாரம் பிரதமரை சந்திக்க தாம் மீண்டும் நேரம் கேட்டுள்ள தாக அவர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் சென்னையை சேர்ந்த ராமானுஜம் சிட்டி குழுமத்தினர் புதுவையில் தகவல் தொழில் நுட்ப பூங்கா அமைக்க ஆர்வம் வெளியிட்டுள்ளதாகவும் மேட்டுப்பாளையத்தில் இதற்கான நிலம் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பிஆர்டிசி பேருந்துகளில் நேற்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டண உயர்வை புதுவை அரசு உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பிரிவு செயலர் திரு வேல்முருகன் கோரி உள்ளார் புதுவையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் பொது போக்குவரத்தை பெரிதும் நம்பி உள்ள ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் கட்டண உயர்வால் பாதிக்கப்படுவார்கள் என்றார் கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ள அரசு தவறினால் அமுக சார்பில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது